தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான திமுக வின் தேர்தல் அறிக்கையை கட்சித்தலைவர் திரு

க

தமிழகத்தில் புதிய வாக்காளர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகள் இன்றும் நாளையும் வழங்கப்படுகின்றன

பிரகாஷ் ஜவ்டேகா இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இத்தகைய கண்காட்சிகள் மூலம் நாட்டின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரையும் தியாகம் செய்த எண்ணற்ற தியாகிகளின் போராட்டங்கள் பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள முடிவதாக கூறினார்

மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் புகைப்படங்களும் விடுதலை போராட்டத்தில் அவர்களின் பங்கை சித்தரிக்கும் புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளன இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு

சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் அரசு பணியாளர்களாக்கப்படுவார்கள்

மின்கட்டணம் மாதம் ஒரு முறை வகுலிக்கப்படும் திருக்குறளை தேசிய நூலாக்க நடவடிக்கை

அனைத்து தொகுதிகளிலும் குறைதீர்முகாம்கள் நடத்தப்படும் முதல் பட்டதாரிகளுக்கு அரசு வேலை வழங்கப்படும் நீர்தேர்வு ரத்து செய்யப்படும் தமிழகத்தில் சட்ட மேலவை கொண்டு வரப்படும்

பாகூர் தொகுதிக்கான வேட்பாளர் பின்னர் அறிவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாநில முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு சா்பானந்த சோனோவால் அசாம் கனபாிஷத் கட்சித்தலைவா் திரு அதுல்போரா அம்மாநில காங்கிரஸ் கட்சித்தலைவா் திரு ரிப்புன் போரா உள்ளிட்டோர் இத்தோதலில் போட்டியிடுகின்றனர்

நட்டா மூத்த தலைவர்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு

இதற்காக மாநிலம் முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் மின்னணு வாக்காளர் அட்டையை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு

மகேஸ்வரி ரவிக்குமார் இன்று தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு மையங்களை ஆட்சித்தலைவர் திரு அரவிந்த் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

கால்பந்து கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் இன்று மும்பை சிட்டி மோகன் பஹான் அணிகள் மோதுகின்றன